நரேந்திர மோடி நேற்று ஆய்வு செய்தார் இந்நோய் குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் இதனை எதிர்கொள்ள அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

தொகையை உலக வங்கி அறிவித்துள்ளது

நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் வழங்குகிறார்

அறிவித்துள்ளது

உள்ள பனுவில் நேற்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு செய்தார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியாவிற்கு வருகை தரும் பயணிகளுக்கும் மருத்துவ சோதனை உள்ளிட்ட ஆய்வுகளை பல்வேறு அமைச்சகங்கங்களும் மாநில அரசுகளும் இணைந்து மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் அச்சுப்பட வேண்டியதில்லை என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் இதற்கிடையே இத்தாலி ஈரான் தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளின் பயணிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது

பல்வேறு விமான நிலையங்களில் ஐந்து வட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

கடந்த திங்கட் கிழமை முதல் விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் இதில் குறித்து விவாதிக்கப்பட்டது விமான நிலைய நிர்வாகத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்குமாறு மாநிலங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டன மாவட்ட ஆட்சியர்களை நோய் தடுப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கொரோனா வைரஸ் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வெளிநாட்டு பயணம் தொடர்பான அறிவுறுத்தல்களை செய்தி நிறுவனங்களையும் மற்றும் எப் எம் வானொலி ஒலிபரப்பு நிறுவனங்களையும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலம் இத்தகைய அறிவிப்புகள் மக்களை விரைவாக சென்றடையும் என்று கூறப்பட்டுள்ளது

இவருடைய ரத்த மாதிரி புனே பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதில் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது மனைவிக்கும் இந்தோய் தொற்று கண்டறியப்பட்டதாகவும் அவருடைய இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜஸ்தான் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ரகுசர்மா தெரிவித்துள்ளார்

உலக வங்கியின் தலைவர் திரு டேவிட் மல்பாஸ் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தாா் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய நாடுகளுக்கு இத்தொகை வழங்கப்படும் என்று அவர் கூறினார் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கும் மற்றும் சுகாதார பணிகளுக்கும் இந்த நிதி அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று உலக வங்கி தலைவர் குறிப்பிட்டுள்ளாா் லலித் கலா அகாடமி விருதுகளை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார்

இதுகுறித்து கலாச்சாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகவாத் சிங் பட்டேல் லலித் கவா அகாடமி தலைவர் திரு உத்தம் பச்சார்ளே உள்ளிட்டோர் பங்கேற்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்சூரைச் சேர்ந்த அனுப் குமார் மன்சுக்கி கோபி கொல்கத்தாவைச் சேர்ந்த டேவிட் மலாக்கார் வதோதராவைச் சேர்ந்த சேதேவேந்திர சுமார் காரே

ஜம்மு கஷ்மீரில் புதிய தொழில் கொள்கை விரைவில் வகுக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை வளர்ச்சிக்கு விரிவான திட்டம் அறிவிக்கப்படும் என்று ஜம்மு கஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முர்மு கூறியுள்ளார் பூந்நகரில் நேற்று ஜம்மு கஷ்மீர் வர்த்தக கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் விவாதித்தபோது இதனை தெரிவித்தாள் முதலீட்டிற்கான கேந்திரமாக ஜம்மு கஷ்மீர் திகழும் வகையில் தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரின் கைவினைப்பொருட்கள் உலக புகழ் பெற்றவை என்றும் இது பெரிய தொழில்துறையாக உருவாகியுள்ளதாகவும் ஆளுநர் கூறினார்

பால் உற்பத்தி கோழிப்பண்ணை மீன்பிடி தொழில் பாசனம் வேளாண் அல்லாத பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நபார்டு வங்கி தெரிவித்துள்ளது

நீதிபதிகள் ஆர் எப் நரிமன் ரவீந்திரபட் ராமகப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இத்தீர்ப்பினை வழங்கவுள்ளது ரிசர்வ் வங்கியின் முடிவுக்கு எதிராக இந்திய இணையதள மற்றும் மொடைல் கூட்டமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது கிரிப்டோ கரன்சி வர்த்தக நடவடிக்கைகளில் வங்கிகள் ஈடுபடக்கூடாது என்ற ரிசர்வ் வங்கியின் உத்தரவின் மூலம் இத்துறையில் சட்டவிரோத நடைமுறைகளுக்கு வாய்ப்புள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர்

அறிவியல் புதிய கண்டுபிடிப்பு விண்வெளி தொழில்நட்பம் ஆகிய துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக கூறியுள்ளார் இத்திட்டத்தில் சேருவதற்கான பதிவு நாளை மாலையுடன் நிறைவடைகிறது

தென்கொரியா ஜப்பான் மற்றும் இத்தாலி நாடுகளிலிருந்து வரும் விமானங்கள் அத புறப்படுவதற்கு முன் மருந்து தெளித்து தூய்மை படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது விமான ஊழியர்கள் மற்றம் பயணிகளுக்கு தேவையான முககவசங்கள் மற்றும் கையுறைகளை போதுமான அளவு இருப்பு வைத்துக்கொள்ளுமாறு விமான நிலையங்களையும் நிறுவனங்களையும் அறிவுறுத்தியுள்ளது

ஐரோப்பிய நாடுகளில் இத்தாலியில் தான் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளது

இந்த உயிரிழப்பு அனைத்தும் வாஷிங்டன் நகரிலுள்ள சியாட்டில் பகுதியில் நிகழ்ந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரவிக்கின்றன அகில இந்திய காவல்துறை தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஹரியானா மாநிலம் பன்ச்குவாவில் உள்ள பனுவில் நேற்று தொடங்கியது இப்போட்டியை இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் பயிற்சி மையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தொடங்கி வைத்தாா்

இக்குறிக்கோளை அடைய மத்திய ஆயுதப்படை மற்றும் மாநில காவல் துறையின் பங்கு மிக முக்கியமானது என்று தெரிவித்தாா்